தலைநகர் தில்லியில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் கதந்திர போராட்டத்தின் மகாத்மா காந்தியின் பங்களிப்பு குறித்த அலங்கார ஊர்திகள் அணி வகுப்பில் இடம் பெற்றன

திரு நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

அகஸ்தா வெஸ்ட்லேண்ட் வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர் கௌதம் கெய்தான் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் நவோமி ஒசாகா பட்டம் வென்றார்

புதுதில்லியில் காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

இந்த விருதினை அவரது தாயாரும் மனைவியும் பெற்றுக்கொண்டனர் இந்த ஆண்டிற்கான சிறப்பு விருந்தினராக தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி போர் வீரர்கள் நினைவுச்சின்னத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத்தொடர்ந்து அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அரசுத்துறைகளின் சார்பில் அவங்கார ஊர்திகள் மற்றும் பள்ளிக் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியில் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றன இந்த பேரணியில் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் அனைத்து மகளிர் பட்டாலியன் முதல் முறையாக இடம்பெற்றது பாதுகாப்புப்படையில் உயரிய விருதுகளை பெற்றவர்கள் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றிருந்தனர் முப்படைகளின் வல்லமையை உணர்த்தும் வகையிலான அணிவகுப்பும் இதில் இடம்பெற்றன

துய்மை இந்தியா இயக்கம் மற்றம் அளைவருக்கும் மின்வசதி கிடைக்க வகை செய்யும் திட்டத்தை உணர்த்தும் வகையிலான அலங்கார ஊர்திகளும் இதில் இடம்பெற்றன

இறுதியாக விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களிடையே பிரமிப்பை ஏற்படுத்தியது

மாநிலங்களின் தலைநகரங்களில் ஆளுநர்கள் குடியரசு தின நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றிவைத்தனர் அருணாச்சலப்பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் டாக்டர் மிஷ்ரா தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் அஸ்ஸாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஜெக்தீஷ் முக்தி தேசியக்கொடியை ஏற்றிவைத்து உரையாற்றினார் பிழைகள் இல்லாத தேசியப்பதிவேட்டை உருவாக்குவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மகராஷ்ட்ர மாநிலத்தில் ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் தேசியக்கொடியை ஏற்றிவைத்தார் பீகாரில் தேசியக்கொடியை ஏற்றிவைத்த அம்மாநில ஆஞநர் திரு லால்ஜி டாண்டன் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் மத்தியப்பிரதேச தலைநகர் போபாலிலும் குடியரகத் தின விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஹரியானாவில் ஆளுநர் திரு சத்திய பால் நாரயண் ஆரியா தேசியக்கொடியை ஏற்றிவைத்து உரையாற்றுகையில் அனைத்துத்துறைகளிலும் ஹரியானா வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார் தமிழகத்திலும் குடியரசு தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது சென்னை மெரீனா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் குடியரசுதின அணிவகுப்பில் ராணுவம் கடற்படை துணை ராணுவபடை தமிழ்நாடு காவல்துறை

மேலும் தமிழக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளையும் ஏராளமானோர் கண்டு களித்தனர் தென்னக பண்பாட்டு கலாச்சார மையத்தின் சார்பில் தமிழகத்தின் சிலம்பாட்டம் உட்பட ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேசம் மேகாலயா மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முன்னதாக ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவிடத்தில் ஆளுநர் மலர்வளையம் வைத்து தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் நிகழ்ச்சி திடலுக்கு வந்த ஆளுநளர முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார் இந்நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக வீர் தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்கள் காந்தியடிகள் காவலர் விருதுகள் திருந்திய நெல்சாகுபடியில் சிறப்பான செயல்பாடு போன்றவற்றிற்கான விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்துகொண்டனர் மாவட்டத் தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றிவைத்தனர்

சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி திருமதி விஜய கமலேஷ் தஹில் ரமணி தேசியக்கொடியை ஏற்றிவைத்து மரியாதை செலுத்தினார் சென்னை அகில இந்திய வானொலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குனர் திரு ராஜேந்திரன் தேசியக்கொடியை ஏற்றிவைத்தார்

மதுரை தஞ்சை திருநெல்வேலி மருத்தவமனைகளில் கட்டப்பட்டுள்ள உயர் சிறப்பு சிகிச்சைக்கான கட்டிடங்களையும் அவர் திறந்து வைக்கிறார் தமிழகத்தில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பைச்சேர்ந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்பவேண்டும் என்று மாநில மீன்வளம் மற்றும் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசால் செயல்படுத்த முடியாத கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

மாணவர்களின் கல்விக்கும் மக்கள் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தும் போராட்டங்களை உடனடியாக கைவிட்டு பணிக்கு திரும்பவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தொடர்ந்து பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

இதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் தனது முதல் அலைவரிசையில் நாளை இரவு எட்டுமணிக்கு ஒலிபரப்புகிறது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 மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுவரை தாய்மொழியின் சிறப்புகள் பேரிடர் மீட்பு படையினரின் திறமையாள செயல்பாடுகள் சரக்கு சேவை வரி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது அகஸ்தா வெஸ்ட்லேண்ட் வழக்கில் குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கறிஞர் கெய்தான் மீது சுட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக புதிய வழக்கை அம்லாக்கப்பிரிவு இயக்குனரகம் பதிவு செய்துள்ளது வருமான வரி துறையினர் கடந்த வாரம் திரு கெய்தானுக்க சொந்தமான இடங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமவாக்க இயக்குனரக அதிகாரிகள் தெரிவித்தனர்

இரண்டு நாள் அமலாக்க இயக்குனரகத்தின் காவலில் விசாரிப்பதற்கும் நீதிபதி அனுமதி அளித்தார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் ஸ்ரீநகரையொட்டிய புறநகர் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப்படையினர் அப்பகுதியை சுற்றிவளைத்தனர் இதில் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை நடைபெற்றது

பின்னர் நியுசிலாந்து களமிறங்கியபோது அந்த அணியின் வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர்

இந்தேனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் சாய்னா நேவால் முன்னேறியுள்ளார்

ஆஸ்திரேலிய டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றயைர் பிரிவில் ஜப்பானின் நவோமி ஒசாகா சாம்பியன் பட்டம் வென்றார்

மகளிர் இரட்டையர் பிரிவில் சமந்தா சங்க் இணை பட்டம் வென்றது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹரியான அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது